இன்றுடன் இரண்டுஆண்டுகள் நிறைவு பெறுகிறது

கொண்டாடப்படுகிறது

குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் அமைக்கப்பட்டுள்ளஉலகின் மிகப்பெரியச்தா்படேல் மொட்டேராகிரிக்கெட் விளையாட்டுமைதானத்தைகுடியரசுத் தலைவர் திருராம்நாத்கோவிந்த் சற்றுமுன் திறந்துவைத்தார்

கிரிக்கெட் போட்டிஅகமதாபாத்தில் இன்றுபிற்பகல் தொடங்குகிறது இனிவிரிவானசெய்திகள் பிரதம் திருநரேந்திரமோடிஒருநாள் பயணமாகநாளைதமிழகம் மற்றும் புதுச்சேிவருகிறாா்

நாளைகோவையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நெய்வேலிஅனல் மின் நிலையத்தில் பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள புதியஅலகைபிரதமா் நாட்டுக்குஅாப்பணிக்கிறாா்

கீழ்பவாளி புனரமைப்பு மற்றும் நவீனப்படுத்துதல் திட்டத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார்

விவசாயிகளின் கடும் உழைப்பும் விடாமுயற்சியும் போற்றுதலுக்குரியதுஎன்றும் அவர் கூறியுள்ளார் விவசாயிகள் இந்தியாமுன்னெடுத்துள்ளசுயசார்பு இயக்கத்தில் ஒருங்கிணைந்துசெயல்பட்டுவருவதாகஅவர் குறிப்பிட்டுள்ளார் வேளாண் கடந்த ஏழு ஆண்டுகளில் துறையில் புதியதொழில்நுட்பங்களைமத்தியஅரசுஅறிமுகப்படுத்தியுள்ளதாகவம் அவர் கூறியுள்ளார் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்கு அரசுதொடர்ந்துமுயற்சிமேற்கொண்டுவருவதாகவும் திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளார்

இந்ததிட்டத்தின் மூலம் இரண்டுஹெக்டேர் விவசாயநிலம் வைத்துள்ளசிறு குறு விவசாயிகளுக்கு மூன்றுதவணைகளாகஆண்டிற்குஆறாயிரம் ரூபாய் வங்கிக் கணக்கில் நேரடியாகசெலுத்தப்பட்டுவருகிறது இதுவரைஒருலட்சத்துபத்தாயிரம் கோடி ருபாய்க்கும் கூடுதவாளதொகைவிவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளதாகமத்தியஅரசுதெரிவித்துள்ளது

பருவநிலைமாற்றத்தின் நெறிமுறைகளை இந்தியாதொடர்ந்துகடைபிடித்துவருவதாகமத்தியகற்றுச்சூழல்துறைஅமைச்சர் ஐவடேக்கர் தெரிவித்துள்ளார்

இந்நாளையொட்டிமாநிலம் முழுவதும் பல்வேறுநிகழ்ச்சிகளுக்குஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஜெயலவிதாவின் பிறந்தநாளையாட்டிபிரதமர் திருநரேந்திரமோடிவிடுத்துள்ளசெய்தியில் தன்னுடையமக்கள் நலபணிகளிலும் பெண்களுக்குஅதிகாரம் அளித்ததிலும் சிறந்துவிளங்கியர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் ஜெயலலிதா வுடனானதமதுஉரையாடல்கள் எப்போதும் நினைவு கூர்ந்துமகிழத்தக்கவைஎன்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சென்னைமெரினாகடற்கரையில் அமைந்துள்ளஜெயலலிதாவின் நினைவிடத்தில் முதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமி துணைமுதலமைச்சர் திரு ஒ பள்ளீர்செல்வம் மற்றும் மாநிலஅமைச்சர்கள் மலர்தூவிமரியாதைசெலுத்தினர் பிள்ளா் அங்குஅமைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகம் மற்றும் அறிவுசார் பூங்காவையும் முதலமைச்சா் திறந்துவைத்தார் முன்னதாகஅஇஅதிமுகதலைமையகத்தில் அமைந்துள்ளஜெயலலிதாவின் உருவச்சிலைக்கும் முதலமைச்சர் உள்ளிட்டோர் மாலைஅணிவித்தமரியாதைசெலுத்தினர் சென்னைவெலிங்டன் கல்லூரியில் உள்ளஜெயலலிதாவளாகத்தில் மரக்கன்றைநட்டு

மேற்குவங்கத்தில் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்துஆய்வு செய்வதற்காகதுணைத் தேர்தல் ஆணையர் திருகதிப் ஜெயின் நாளைகொல்கத்தாசெல்கிறார் காவல்துறைமற்றும் அரகஉயரதிகாரிகளுடன் ஆலோசனைநடத்தும் அவர் மாவட்டஆட்சியா்களுடனும் கலந்துரையாடுகிறாா் ஏற்கனவே அம்மாநிலத்துக்கு அனுப்பப்பட்டள்ளமத்தியதுணைரானுவப் படைகளைபல்வேறுபகுதிகளில் பணியமா்த்துவதுகுறித்தவழிகாட்டுநெறிமுறைகள் குறித்தம் அவர் ஆலோசனைநடத்தஉள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் தெற்கு கஷ்மீரின் அனந்தநாக் மாவட்டத்தில் ஷால்குல் பகுதியில் பாதுகாப்புப் படையினர் இன்றுகாலைமேற்கொண்டதேடுதல் நடவடிக்கையின்போதுநான்குதீவிரவாதிகள் கட்டுக் கொல்லப்பட்டனர் இந்தபகுதியில் பாதுகாப்புப் படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையேதொடர்ந்துமோதல் நடைபெற்றுவருவதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் மாநிலம் அகமதாபாத்தில் அமைக்கப்பட்டுள்ளஉலகின் மிகப்பெரியச்தார்படேல் குஐராத் மொட்டேராகிரிக்கெட் விளையாட்டுமைதானத்தைகுடியரசுத் தலைவர் திருராம்நாத்கோவிந்த் சற்றமுன் திறந்துவைத்தார்

இந்தவிளையாட்டுமைதானத்தில் ஒலிம்பிக் தரம் வாய்ந்தநீச்சல் குளம் உள்ளரங்கு பயிற்சிக் கூடங்கள் மற்றும் உணவுக்கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதுவரை ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் உள்ளகிரிக்கெட் விளையாட்டுமைதானம்தான் உலகின் மிகப்பெரியமைதானமாக இருந்தது இந்தியா இங்கிலாந்துஅணிகளுக்கிடையிலான மூன்றாவதுடெஸ்ட் போட்டி இன்றுதொடங்குகிறது

நான்குபோட்டிகளைக் கொண்ட இந்ததொடரில் இரு அணிகளும் தலாஒருபோட்டியில் வென்றுசமநிலையில் உள்ளன மூன்றாவதுமற்றும் நான்காவதுடெஸ்ட் போட்டிகளில் வெற்றிபெறும் அணி உலகடெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதிஆட்டத்தில் கலந்துகொள்ளதகுதிபெறும் எனவே இந்தியாவுக்கு இந்த இரு போட்டிகளும் முக்கியத்துவம் பெறுகிறது

முன்னதாகடாஸ் வென்றதமிழகஅணிபந்துவீச்சைதேர்வு செய்தது ஐ எஸ் எல் கால்பந்துபோட்டியில் ஒடிசாஅணி இன்றுமும்பைஅணியைஎதிர்கொள்கிறது பாரம்பரியகலைகளைபாதுகாக்கும் வகையில் மாவட்டஅளவிலானசிலம்பாட்டப் போட்டிகள் மயிலாடுதுறையில் நடைபெற்றது பிரபலஅமெரிக்ககோல்ப் விளையாட்டுவீரர் டைகர் உட்ஸ் வாஸ்ஏஞ்சல்ஸ் நகரில் நேரிட்டகார் விபத்தில் படுகாயமடைந்தார் தற்போதுஅவர் வாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ளமருத்துவமனைஒன்றில் சிகிச்சைபெற்றுவருகிறார்